தேர்வு குறித்த மாணவர்களின் அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு

தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அவசியம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார்

பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்ட்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் கஷ்மீர் அமைச்சர்கள் ஜம்மு கஷ்மீரின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மக்களின் கருத்துக்களை அறியும் வகையில் மத்திய அமைச்சர்கள் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்தப் பயணத்தின் இரண்டாவது நாளாக இன்று ஒன்பது மத்திய அமைச்சர்கள் ஜம்மு கஷ்மீரின் ஆறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டனர் மக்களுக்கு பயனளிக்கும் முக்கிய திட்டங்களை அப்போது அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர் பொதுமக்கள் பஞ்சாயத்து மற்றும் உள்ளாட்சிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தனர் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர் தேர்வு குறித்த அச்சத்தைக் களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களிடையே கலந்துரையாடும் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது புதுதில்லியில் உள்ள தால்கத்தோரா அரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளனர் தேர்வுகள் குறித்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது குறித்தும் தெரிவு செய்யப்பட்ட மானவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பிரதமர் நேரடியாக பதிலளிக்கவுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் சாலை விவசாயம் உணவுப் பதனிடுதல் மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புத்துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்

சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை மாற்றியமைப்பது குறிதது ஜி எஸ் டி கவுன்சில் பரிசீலிக்கும் என்று திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறினார் முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வருவதாக உத்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் உத்திரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பிஜேபி ஏற்பாடு செய்திருந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்த விளக்கக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார்

அண்டை நாடுகளிலிருந்து சுட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மற்றும் தேசவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் இத்திருத்தச் சுட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இத்திருத்தச் சுட்டம் குறித்த உண்மை நிலையை மக்களுக்கு விளக்கிக் கூறுவது ஒவ்வொரு இந்தியக் குடிமகனின் கடமை என்றும் குறிப்பாக இளைஞர்கள் இதனை பொறுப்புணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு

இத்திருத்தச் சுட்டம் குறித்து பிஜேபி தொண்டர்கள் வீடு வீடாகச் சென்று விளக்கிக் கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாடுமுழுவதும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு முகாம்கள் மூலம் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது தமிழகத்தில் இதற்கான முகாமினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சிறப்பு முகாம்களை தொடங்கி வைத்தனர் முன்னதாக இத்திட்டத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நாட்டிலுள்ள நிலக்கரி வனம் உள்ளிட்ட இயற்கை வளங்களை தொழில்நுட்பங்கள் மூலம் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மகாராஷ்ட்டிர மாநிலம் நாக்பூரில் விஸ்வேஸ்வரய்யா தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் வைர விழா கொண்டாட்டங்களை அவர் இன்று தொடங்கி வைத்துப் பேசினார் மரக்கூழ் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு மூலப்பொருட்கள் இறக்குமதி சுய்யப்பட்டு வரும் நிலையில் அத்தகைய மூவப்பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடைமுறைகளை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பின்தங்கிய பகுதிகளில் தொழில்துறையை ஊக்குவிக்க இது உதவிடும் என்று அப்போது அவர் தெரிவித்தார்

நிதின் கட்கரி அறிவித்தார் முன்னதாக அத்தொழில்நுட்பக் கழகத்தின் வைர விழாவை குறிக்கும் வகையில் மேம்பாட்டு மையம் ஒன்றை அவர் தொடங்கி வைத்தார் நாட்டின் தொன்மையான நாகரீக மாண்புகள் பண்புகள் ஆகியவற்றுக்கு அடிப்படையாக விளங்கும் இந்திய மொழிகளின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டின் முக்கியத்துவம் குறித்து குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மற்றும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர் இன்று பார்வையிட்டார் திருக்குறள் உட்பட தமிழ்மொழியின் படைப்புகள் இந்திய மொழிகள் மட்டுமல்லாது வெளிநாட்டு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மொழிகளின் வளமான பாரம்பரியத்தை பராமரித்து மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அவசியம் என்று திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் மக்கள் அளைத்து இடங்களிலும் தாய்மொழியைப் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மதுரை பூரீரங்கம் ஆகிய நகரங்களில் காணப்படும் கலைநட்பம் கொண்ட கோயில்கள் நுனுக்கமான நகர வடிவமைப்பு ஆகியவை தம்மை கவர்ந்ததாக குடியரசு துணைத்தலைவர் கூறினார் மாநில அமைச்சர்கள் திரு டி ஜெயகுமார் திரு கே பாண்டியராஜன் மற்றும் திரு பி பெஞ்சமின் உட்பட அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர்

அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக நைஜீரியாவில் உள்ள இந்தியத் தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் பினைக்கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட இந்தியர்களை பத்திரமாக விடுவிக்க இந்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அர்விந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் தில்லி சுட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அக்கட்சியின் உத்திரவாத அட்டை வழங்கும் திட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார் மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியும் ஏழை எளிய மக்களுக்கு வீடு வழங்கும் திட்டமும் தொடங்கப்படும் என்று அவர் கூறினார் இலங்கை கடற்பகுதியில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர்

இன்று நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் அம்மாநிலத்தின் கிரண் மராத்தே மற்றும் அபிஷேக் நிபானே தங்கப்பதக்கம் வென்றனர்

மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தவா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளன ரோமில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா மற்றும் ரவிக்குமார் தகியா தங்கப்பதக்கம் வென்றனர்